தொடர்பாக மூத்தஅமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் பிரதமர் திருநரேந்திரமோடிஆலோசனைநடத்தினார்

புதியஅறிகுறிகளைமத்தியசுகாதாரத்துறைஅமைச்சகம் வெளியிட்டுள்ளது

தொற்றுக்கானபரிசோதனைதொடர்ந்துஅதிகரிக்கப்பட்டுவருகிறது

தெரிவித்துள்ளார்

நேற்றுநடைபெற்ற இந்தகூட்டத்தில் உள்துறைஅமைச்சா் திரு அமித்ஷா சுகாதாரத்துறைஅமைச்சா் டாக்டர் ஹர்ஷவர்தன் மற்றும் உயரதிகாரிகள் கலந்துகொண்டனர் இந்தநோய்த்தொற்றைதடுக்கஎடுக்கப்பட்டுவரும் நாடுமுழுவதும் நடவடிக்கைகள் குறித்தும் நோய்த்தொற்றின் தற்போதையநிலைகுறித்தும் இந்தகூட்டத்தில் விரிவாகவிவாதிக்கப்பட்டது இந்தகூட்டத்தில் உறுப்பினரும் அவசரமருத்துவமேலாண்மைதிட்டத்திற்கானஅதிகாரமளிக்கப்பட்டகுழுவின் ஒருங்கிணைப்பாளருமானடாக்டர்

நகரஅளவில் மாவட்டஅளவில் மருத்துவமனைகளின் தேவைமற்றும் தனிமைப்படுத்ததேவைப்படும் படுக்கைகள் குறித்துஅதிகாரமளிக்கப்பட்டகுழுவின் பரிந்துரைகளைபிரதமர் கவனமாககேட்டுக் கொண்டார் மாநிலமற்றும் யூனியன்பிரதேசஅரசுகளுடன் ஆலோசனைநடத்திஅவசரகாலதிட்டமிடலைமேற்கொள்ளுமாறுசுகாதாரத்துறை அதிகாரிகளுக்குபிரதமர் அறிவுறுத்தினார்

மோடிகேட்டுக் கொண்டார்

காய்ச்சல் இருமல் களைப்பு மூச்சுவிடுதலில் சிரமம் இருமல் மூலம் சளிவெளிபடுதல் தசைவலி மூக்கில் சளிபிடித்துஒழுகுதல் தொண்டைவலி வயிற்றுப்போக்கு வாசனைமற்றும் சுவைஉணர்வு திடீரெனகுறைந்துபோதல் உள்ளிட்டவை புதியஅறிகுறிகளாகஅறிவிக்கப்பட்டுள்ளன

பிளாஸ்மாதெரப்பிசிகிச்சைபெற்றஒருவரை பலமணிநேரம் தீவிரமாககண்காணிக்கவேண்டும் என்றும் ஒவ்வாமைஏற்படும் நபர்களுக்கு இத்தகையசிகிச்சையைதவிர்க்கவேண்டும் என்றும் சுகாதாரத்துறைஅமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது

இந்த இணையதளத்தின் மூலம் தேசியஅளவிலானவிவரங்களைதெரிந்துகொள்ளலாம் மருத்துவமனைகள் ஆராய்ச்சிநிறுவனங்கள் ஆய்வகங்கள் மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் நோயாளிகளின் தேவையை பூர்த்திசெய்யும் வகையில் இந்தஆரோக்கியபாத் இணையதளம் வடிவமைக்கப்பட்டுள்ளது

பயிர்களுக்கானகுறைந்தபட்சஆதாரவிலைகுறைக்கப்படலாம் என்றசெய்திக்குமத்தியஅமைச்சர் திரு நிதின்கட்கரிமறுப்பு தெரிவித்துள்ளார் இதுபோன்றசெய்திகள் பொய்யானவைமட்டுமல்ல உள்நோக்கம் கொண்டவைஎன்றும் அவர் கூறியுள்ளார் விவசாயிகளின் வருமானத்தைபெருக்கும் வகையில் மாற்றுபயிர் செய்தல் உள்ளிட்டபல்வேறுயோசனைகளைவிவசாயிகளுக்குதாம் எப்போதும் தெரிவித்துவருவதாககூறினார் விவசாயிகளின் விளைப்பொருளுக்குஉரியவிலைகிடைக்கமத்தியஅரசுநடவடிக்கைஎடுத்துள்ள தாகவும் எனவேதான் குறைந்தபட்சஆதாரவிலையைஅரசுஉயர்த்திஅறிவித்ததுஎன்றும் ஒருஅறிக்கையில் அவர் தெரிவித்துள்ளார்

ஸ்மிருதி இரானிகூறியுள்ளார் புதுதில்லியில் நேற்றுகாணொலிகாட்சிவாயிலாக பி ஜே பி

ஏழை எளியமக்களுக்குசேவையாற்றுவதைகடமையாககொண்டுபிரதமா் நரேந்திரமோடிதலைமையிலானஅரசுசெயல்பட்டுவருவதாகவும் திரு இலவசஉணவு இலவசசமையல் சிலிண்டர் எரிவாயு உள்ளிட்டவற்றைவழங்கியதன் மூலம் நாட்டில் எவரொவரும் பட்டினியால் பாதிக்கப்படமாட்டார்கள் என்றுகூறினார் பிரதமர் திரு நரேந்திரமோடிதலைமையிலான இரண்டாவது பி ஜே பி அரசுகடந்தஓராண்டில் செய்துள்ளசாதனைகளையும் அவர் பட்டியிலிட்டார்

மற்றொருமுன்னாள் பிரதமர் நவாஷ் ஷெரிப்பின் சகோதரரும் பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் நவாஸ் கட்சியின் தலைவருமானதிரு